அரசு மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் கள்நாடக சுட்டபேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது

ஒத்திவைத்துள்ளது

கழகத்தின் இயக்குநர் திரு அரவிந்தன் தெரிவித்துள்ளார்

ராமச்சந்திரன் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஷெடியூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறபான்மையினருக்கு பிஜேபி யில்தான் அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலைபொட்டி அம்மாநிலத்தின் ஷெல்டில்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கான பிஜேபி நிர்வாகிகள் இடையே தமது கைபேசி செயலி வாயிலாக இன்று அவர் உரையாடினார் ஷெட்டில்யூடு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சுட்டத்தை தமது அரசு மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கப்படுவதை தவிா்க்கும் நோக்கில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி முடக்கியதாகவும் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டனார் பாரத் ரத்னா அம்பேத்கின் கனவுகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு பொறுப்பில் இருந்தபோது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க தவறி விட்டதாக அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகே இந்த விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டதையும் திரு நரேந்திரமோடி சுட்டிக்காட்டினார்

ஜெயநக் தொகுதியின் பிஜேபி வேட்பாள் உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதியில் வாக்குபதிவு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

முன்னதாக பிஜேபி காங்கிரஸ் மதச்சாா்பற்ற ஜனதாதள் ஆகிய கட்சிகளின் தலைவா்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் செவ்வாய்கிழமை எண்ணப்படுகின்றன கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சிகள் தனிநபர் விமர்சனங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இன்று பெங்களுருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் பிஜேபி தமக்கு எதிராக தனிநபர் விமர்சனத்தில் ஈடுபட்டதாகக் குறிப்பிட்டார் வெளியுறவுக் கொள்கையில் மத்திய அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குறை கூறினா் முப்படைகளின் தலைவரான குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று உலகின் மிக உயரமான சியாச்சின் பனிமலை சிகரத்தில் உள்ள ரானுவ முகாமிற்கு சென்று அங்கு ரானுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் முன்னதாக அங்குள்ள போா் நினைவு சின்னத்திலும் குடியரசுத் தலைவா் மலா் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினாா் சமுதாய வானொலியை ஏற்படுத்துவதற்கான மானிய உதவியை மத்திய அரசு அதிகித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் ஆசிய ஊடக மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

சமுதாய வானொலிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஊடகத் துறையினா் மின்னணு வளா்ச்சியை சவாலாக மட்டுமன்றி வாய்ப்பாகவும் கருத வேண்டுமென்று திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சள் திரு ரவிசுங்கள் பிரசாத் தற்போது நாம் தகவல் யுகத்தில் இருப்பதாகக் குறிப்பிட்டாா் தொழில்நுட்பம் அதிகாரம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார்

கங்கை நதியை தூய்மைப்படுத்த தேவையான நிதி மத்திய அரசிடம் இருப்பதாக மத்திய நீர்வளம் மற்றும் கங்கை புனரமைப்புத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது என்றார் எனினும் திடக்கழிவு மேலாண்மை பிரச்சினைக்கு தீர்வுகாண வேண்டி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் நலத்திட்ட உதவிகளைப் பெறுவதற்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை முடிந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது ஆதார் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு முன்பாகவே அதனை கட்டாயமாக்கியது செல்லாது என்று கூறி தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்று வந்த இறுதிக்கட்ட வாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் தத்தமது கருத்துக்களை எழுத்துபூர்வமாக தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

ஹைட்ரோகா்பன் மற்றும் மீத்தேன் எரிவாயு திட்டங்களில் ஜெயலலிதா அரசு மேற்கொண்ட நிலைப்பாட்டைதான் தற்போதைய தமிழக அரசும் பின்பற்றி வருவதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளா் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னோயில் அமுதம் அம்மா பல்பொருள் விற்பனை அங்காடியை திறந்து வைத்த பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் இதபோன்ற அங்காடிகள் திறக்கப்படுவதாகக் கூறினார் விவசாயிகளின் தேவைகளை அறிந்து மாநில அரசு செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொடர்பான வழிமுறைகள் அடங்கிய கையேட்டினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் இன்று வெளியிட்டார் சென்னையில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வா்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின்போது அமைச்சா் இதனை வெளியிட்டாா் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒன்பது மில்லியன் டன் உற்பத்தி திறன் கொண்ட எண்ணெய் உற்பத்தி ஆலை நிறுவப்படும் என்று சென்னை பெட்ரோலியக் கழகத்தின் இயக்குநர் திரு அரவிந்தன் தெரிவித்துள்ளார்

பெட்ரோல் டீசல் விலையை நிரந்தரமாக நிர்ணயிப்பதற்கு இவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் கொன்டுவரப்பட வேண்டுமென்று தெரிவித்த அவர் தமிழகத்தில் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகள் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் கோவை மாவட்டத்தில் மத்திய அரசின் கிராம சுயாட்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தூய்மைப் பனிகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கான விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ராமேஸ்வரத்தில் பெய்த இடியுடன் கூடிய பலத்த மழையால் அப்பகுதியில் கோடை வெப்பம் சற்று தணிந்தது தமிழகத்தில் உள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனச் சூழல் சுற்றுலா இம்மாதம் முழுவதும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயனிகள் ஆறு வளச்சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு நாள்தோறும் அழைத்துச் செல்லப்படுவாா்ள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் இது வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் அழைத்துக் செல்லப்பட்டு வந்தனர்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிட்டண் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜூன் ராமச்சந்திரன் இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது